தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நானை தொடங்கவுள்ளது

மத்திய அரசின் உத்வாலா திட்டம் அட்டவணை இனத்தினர் பழங்குடியினர் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் அதிகாரப் பங்கேற்பை நல்ல முறையில் மேம்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த கலந்துரையாடலின் போது ஒடிஷா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உத்வாலா திட்டத்திலுல் தனது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை விவரித்தார் உத்வாலா திட்டத்திலுல் தமது குடும்பத்தின் வாழ்க்கைத்தரம் உயர்ந்திருப்பது குறித்து சட்டீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரும் பேசிஞர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமரிடம் பேசுகையில் ரம்ஜான் மாதம் முழுவதும் பிரதமருக்காக தாங்கள் தொழப்போவதாகத் தெரிவித்தனர் பிரதமராக திருநரேந்திர மோடி தொடர வேண்டுமென்பதே தங்களின் விருப்பம் என்றும் இவர்கள் கூறினர் இன்று வீர் சாவர்க்கர் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் இருநரேந்திர மோடி அன்னாருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார் துணிச்சலுக்கு பெயர்பெற்ற வீர் சாவர்க்கரின் தேசப்பற்றை நாடு என்றென்றும் நினைவில் கொள்ளும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் சிறந்த எழுத்தாளர் மற்றும் சமூக சிர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் வீர் சாவர்க்கர் என்று பிரதமர் கூறியுள்ளார்

கட்சித் தலைவர் திருஅமித்ஷா முதல் வாக்குச்சாவடி நிலையிலான தொண்டர்கள் வரை கட்சியினர் அனைவரும் திரளான இந்த இயக்கத்தில் பங்கேற்பார்கள் என்று பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மோடி அரசின் சாதனைகளை எடுத்துக்கூறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தில் கட்சியனருக்குத் தேவையான உதவிகளை வழங்க பிரதமர் திருநரேந்திர மோடி யின் நமோ ஆப் மூலம் சிறப்பு அமர்வு ஒன்றும் நடத்தப்பட உள்ளது

மஹாராஷ்டிர மாநிலம் பல்கார் தொகுதியும் பந்த்ரா கோண்டியா தொகுதியும் நாகாலா ந்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவைத் தொகுதியும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்ற இதர மக்களவைத் தொகுதிகளாகும் இடைத்தேர்தல் நடைபெற்ற எல்லா தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும்

முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து இவ்வாறு முடிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் முன்னதாக இன்று தாத்துக்குடி சென்று நிலவரங்களை பார்வையிட்டு திரும்பி துணை முதலமைச்சர் திருஷபன்வீர்செல்வத்துடன் முதலமைச்சர் திருஷப்பாடியழனிச்சாமி சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் அமைச்சர் திருஜெயக்குமா ரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தார் முன்னதாக ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசுக்கு உத்தரவிடக்கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்திருந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க இன்று டச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசின் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது

தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதுடன் துப்பாக்கி தட்டில் காயம் அடைந்து தூத்துக்குடி அரசுப் பொது மருத்தவமனையில சிகிச்சை பெற்றுவருபவர்களையும் அவர் சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ளது

தூத்துக்குடி துப்பாக்கி தடு சம்பவம் காவிரி நதி நீர் பங்கிடு நீட் தேர்வு குட்கா ஊழல் சட்டம் ஒழங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவையில் எழுப்ப திழுக மற்றும் இதர எதிர்கட்சிகள் தயாராகி வருவதால் இக்கூட்டத் தொடர் பரபரப்பாகவே அமையும் என எதிர்பார்க்கப் படுகிறது புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணைநிலை ஆளுனர் அலுவலகம் மீது நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொன்ள தாம் விரும்புவதாகவும் தனி நபர்கனை விட அரசியல்சாசன அமைப்புகளே பெரிது என்றும் கூறிஞர் தம்மைப் பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாகவே பதவியைத் தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் துணைநிலை எதிர்காலத்துடன் தொடர்புடைய நிதி நிலைமை பாதுகாப்பு குடிநீர் துப்புறவு உள்ளிட்ட அடிப்படைப் பிரச்சனைகளுக்கே தாம் முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பதாகவும் இந்த அடிப்படைகள் வலுவாக இருந்தால்தான் சரியான எதிர்காலத்தை கட்டியமைக்க முடியும் என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறினர் நீர்வளம் வேளாண்மை கல்வி திறன் மேம்பாடு சுற்றுச்தழல் சுகாதாரம் கிராமப்புற வளர்ச்சி நகர்புற வளர்ச்சி சுற்றுலா போக்குவரத்து உள்ளிட்ட எல்லாத் துறைகளையும் வலுப்படுத்தி வளமான புதுச்சேரி ஒன்றை உருவாக்கமத் தேவையான கொன்கைகள் மற்றும் நடைமுறைகளை விரிவான முறையில் தாங்கள் உருவாக்கி வருவதாகவும் இந்நடவடிக்கைகள் நீடித்த வளச்சிக்கான செயல்டதிட்டங்கனை உருவாக்க அடித்தளமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் இயற்கை வளமும் ஆன்மீகப் பாரம்பரியமும் சிறப்பாக அமையப்பெற்ற புதுவையில் மக்கள் இந்த சிறப்புகளை சரியாகப் புரிந்துகொண்டு தத்தம் பங்களிப்பை முறையாக வழங்கிஞல்தான் புதுவை மாநிலத்தை முழுமையாக மேம்படுத்த முடியும் என்று துணைநிலை ஆளுனர் தெரிவித்தார் இத்தகைய சமூகப் பொறுப்புணர்வை ஒவ்வொருவர் மனதிலும் உருவாக்கும் வகையில் அடுத்த மாதம் முதல் ராஜ்நிவா சை மக்கள் நிவாசாக மாற்றும் தினம் அனுசரிக்கப்படும் என்றும் இதற்குத் தேவையான நீடித்த தலைமையை மக்கள் பிரதிநிதகள் மற்றும் அதிகாரிகள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறிஞர் புதுவையில் தீவிர வயிற்றுப் போக்கு நோய் கட்டுப்பாட்டு இரு வார விழாவின் ஒரு பகுதியாக இன்று ககாதாரத் துறை மாணவர் பேரணி ஒன்றை நடத்தியது இந்த விழிப்புணர்வு பேரணியை சமூக நலத்துறை அமைச்சர் திருகந்தசாமி கொடியசைத்து தொடக்கிவைத்து வயிற்றுப்போக்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் மற்றும் துத்தநாக மாத்திரைகளை வினியோகித்தார் ககாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் அல்லிராணி உள்ளிட்ட அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் தமிழகத்தில் நிஃபா வைரஸ் பாதிப்பு இல்லையென்றும் கேரளத்திலேயே வைரஸ் தாக்குதல் கட்டுப்படுத்தப் பட்டுவிட்டதாகவும் தமிழக சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

லாக்கரை உடைக்காமல் கள்ளச்சாவி போட்டு நகைகள் திருடப்பட்டுள்ளதால் வங்கி ஊழியர்கள் எவருக்கேனும் இதில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருகிபி சக்ரவர்த்தி கொள்ளை நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு பூர்வாங்க விசாரணையை மேற்கொண்டார் வங்கிக் கிளையிலும் அதற்கு எதிரே உள்ள பல்பொருள் அங்காடி உள்ளிட்ட இதர இடங்களிலும் உள்ள சிசிடிவி கேமராக்களும் ஆராயப்பட்டு வருகின்றன

அதிகாரிகள் விரைந்து சென்று தொழிலாளர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் நெய்வேலி போலீசார் பிரச்சனை குறித்து விசாரித்து வருகின்றனர் கேரளா மற்றும் தமிழகத்தின் தென் பகுதிகளில் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான தூழல் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே கோடை வெயிலின் உச்சகட்டமான அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவிற்கு வந்துள்ளது அக்னி நட்சத்திர காலத்தில் திருத்தணி வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை சில நாட்களில் அதிகமாகவே இருந்தபோதிலும் பெரும்பாலான இடங்களில் கோடை மழை காரணமாக வெயில் அதிகம் தெரியவில்லை கத்திரி வெயில் குறைவாக இருந்தது கடந்த சில ஆண்டுகளில் இதுவே முதல்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் அதிகார பங்கேற்பு உத்வாலா திட்டத்திலு் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நானை தொடங்கவுள்ளது